கிராமங்களின் மதிப்பும் உணர்வும் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணை தலைவர் திரு

பிரதமர் திரு நரேந்திரமோடியிடம் நாட்டு மக்களுக்கு மிக உயர்ந்த மதிப்பு இருப்பது தெளிவாக புலப்படுகிறது என மத்திய நிதியமைச்சர் திரு

எடப்பாடி

பழனிசாமி இன்று மாலை தொடங்கி வைக்கிறார்

சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது

வெங்கையா நம் நாட்டின் கிராமங்களின் மதிப்பும் உணர்வும் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணை தலைவர் திரு

புதுதில்லியில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழுவின் விஸ்வகர்மா விருது வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் இயற்கை வளங்களை பயன்படுத்துவதில் முரண்பாடுகள் அதிகம் இருப்பதாக சுட்டிக்காட்டினார் நாட்டின் வளர்ச்சியும் சுற்று சூழலும் பரஸ்பரம் ஒன்றையொன்று சார்ந்தவை என்பதை தன்னால் ஏற்க முடியாது என்று கூறிய அவர் ளிசக்தி கழிவு மேலாண்மைக்கு முன்னுயிமை வழங்கி கிராமங்களின் வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார்

இயற்கை வளங்களுக்கு ஊறுவிளைவிக்காமல் இளையோரின் படைப்பாற்றல் திறமைகள் வெளிப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு

பிரதமர் திரு

சுஷ்மாஸ்வராஜ் உலகிலேயே அதிகளவு இளையோரை கொண்ட முதல் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார் இந்தியாவில் பணிபுரிய விரும்புபவர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கொட்டிக்கிடப்பதாக குறிப்பிட்ட இந்தியாவை பற்றியும் முன்னோர்கள் வாழ்ந்த இடங்களை பற்றியும் அறிந்து கொள்ள அவர்கள் இங்கு வரவேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார்

நரேந்திரமோடியிடம் நாட்டு மக்களுக்கு மிக உயர்ந்த மதிப்பு இருப்பது தெளிவுடன் புலப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் இன்று இதை தெரிவித்த அவர் அதனால்தான் வேறு வழியின்றி அச்சம் காரணமாக அவருக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று திரண்டிருப்பதாக குறிப்பிட்டார் அரசியல்வாதிகள் நினைப்பதை விட மக்கள் புத்திசாலிகள் என்று கூறிய அவர் பிரதமருக்கு மாற்றாக கூச்சல் குழப்பங்களை அவர்கள் தேர்வு செய்யமாட்டார்கள் என்பது திண்ணம் என்றார்

கோகோய் சிபிஐ இடைக்கால தலைவராக எம்

புதிய ச சிபிஐ தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வுக்குழுவில் தாம் இடம்பெற்றிருப்பதால் இந்நடவடிக்கை என்றாா சிபிஜ தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான உயர்மட்டக்குழுவில் பிரதமர் மக்களவையின் அதிக உறுப்பினர்களை கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் தலைமை நீதிபதி அல்லது அவர் சார்பிலான நியமன உறுப்பினர் இடம்பெற்றுள்ளனர் நாகேஸ்வர ராவின் நியமனத்தை எதிர்த்து தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பொது நல மனு மீதான விசாரணை அமர்வில் தலைமை நீதிபதியும் நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவும் இடம்பெற்றிருந்த நிலையில் தலைமை நீதிபதி விலகியிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது

ஆர் திருச்சி ரயில் நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பயணிகள் நடைபாதை மேம்பாலத்தை மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் நாளை கல்லுக்குழி ரயில்வே மைதானத்தில் தொடங்கி வைக்கிறார் விருதுகள் தமிழக அரசின் திருவள்ளுவர் விருதுகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று நடைபெறுகிறது இந்த ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருதை திரு

பொன்னையனும் அண்ணல் அம்பேத்கர் விருதை மருத்துவர் சி ராமகுருவும் பேரறிஞர் அண்ணா விருதை பேராசிரியர் அய்க்கண்ணும் பெருந்தலைவர் காமராஜர் விருதை திரு

நெடுமாறனும் மகாகவி பாரதியார் விருதை பாவரசு திரு

விருதை முனைவர் கணேசனும் முதலமைச்சர் திரு எடப்பாடி

முத்தமிழ் காவலர் கி

துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விழாவில் கலந்துகொள்கின்றனர்

எடப்பாடி

பழனிசாமி இன்று மாலை தொடங்கி வைக்கிறார்

இதனிடையே தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி தியாகி சுப்பிரமணிய சிவா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் எல்கேஜி யுகேஜி மழலையர் வகுப்புகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

கடம்பூர் ராஜீ திரு செல்லூர் கே

உதயக்குமார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நடராஜன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மீனவர்கள் ராமேஸ்வரம் கடல்பகுதிகளில் செய்யப்பட்ட தடை வலைகளை பயன்படுத்தும் மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று மண்டபம் மீன்வளத்துறை அலுவலகத்தின் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துவதால் மீன்வளம் குறைவதன் காரணமாக இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்வதால் நாட்டுப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக இவர்கள் சுட்டிக்காட்டினர்

பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்து திருச்செந்தூர் கடலில் புனிதநீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து முருகனை தரிசிக்க காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் வருகை தந்துள்ளனர்

தேனி மாவட்டம் பெரியகுளம் பாலசுப்ரமண்ய கோவில் தென்பழனி வழிவிடும் முருகன் கோவில்களிலும் தைப்பூசத்தையொட்டி சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடைபெற்றது

பிரபல மிருதங்க கலைஞர் பத்மபூஷன் டாக்டர் டி

தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு